தீவிரவாதத்திற்கு எதிராக உடனடியான மற்றும் உறுதியான நடவடிக்கைகளை அனைத்து நாடுகளும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் தீவிரவாத குழுக்களை ஒடுக்க அந்நாடு உறதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்தியாவும் அமெரிக்காவும் வலியுறுத்தியுள்ளன மக்களவைத் தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட்டணியை இறுதி செய்வது மற்றம் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகளை விரைவுபடுத்தியுள்ளன பிரெக்ஸிட் ஒப்பந்தத்தில் உரிய சுட்டப்பூர்வ மாற்றங்களை மேற்கொள்ள பிரிட்டனும் ஐரோப்பிய யூளியனும் ஒப்புக்கொண்டுள்ளன இது தொடர்பான வாக்கெடுப்பு பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெறுகிறது அமெரிக்காவில் நடைபெறும் இண்டியன் வெல்ஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியிலிருந்து இந்திய வீரர்கள் வெளியேறியுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி துருக்கி அதிபர் திரு தையிப் எர்டோகனிடம் தொலைபேசியில் தொடர்புகொண்டு பேச்சு நடத்தினார் அப்போது தீவிரவாதிகள் நடத்திய புல்வாமா தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த துருக்கி அதிபர் திரு எர்டோகன் இந்தியாவிற்கு தமது ஆதரவை தெரிவித்தார் இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய தாம் பிராத்திப்பதாகவும் அவர் கூறினார் உலக அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் தீவிரவாதம் மிப்பெரிய அக்கறுத்தவாக இருப்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார் தீவிரவாதத்திற்கு எதிராக உடனடியான மற்றும் உறுதியான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளும் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியதாக அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது பிரதுர் திரு நரேந்திர மோடி அபுதாபி இளவரசர் திரு ஷேக் முகமது பின் சயீது அல் நஹ்யானுடன் நேற்று தொலைபேசியில் உரையாடினார் இருதரப்பு உறவுகள் வலுவான நிலையில் உள்ளதற்கு இரு தலைவர்களும் மகிழ்ச்சி தெரிவித்ததுடன் இதனை மேலும் வலுப்படுத்து தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது கடந்த மாதம் அபுதாபியில் நடைபெற்ற இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் கவுரவ விருந்தினராக இந்தியாவை பங்கேற்க அழைத்ததாக அபுதாபி இளவரசருக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார் இந்த வரவாற்றுச் சிறப்பிமிக்க நிகழ்வு அமைதியையும் வளர்ச்சியையும் அதிகரிப்பது முக்கிய பங்காற்றும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் சவுதி அரேபிய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு அடெல் அகமது அல் ஜூபர் புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்தியாவிற்கு முழு ஆதரவு வழங்கும் சவுதி அரேபியாவிற்கு அப்போது பிரதமர் நன்றி தெரிவித்தார் தீவிரவாதத்தை ஒடுக்க பாரபட்சுமின்றி அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் இணைந்து மேற்கொள்ள இருநாடுகளும் ஒப்புக்கொண்டன அதைத் தொடர்ந்து திரு அல் ஜூபர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்தினார் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் தீவிரவாத குழுக்களை ஒடுக்க அந்நாடு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்தியாவும் அமெரிக்காவும் வலியுறுத்தியுள்ளன வாஷிங்டன் சென்ற வெளியுறவுச் செயலாளர் திரு விஜய் கோகலே அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியேவை நேற்று சந்தித்து பேசினார் புல்வாமா தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு ஆதாவு அளித்ததற்காக அமெரிக்காவிற்கு திரு விஜய் கோகலே நன்றி தெரிவித்தார் தாண்டிய தீவிரவாதம் தொடர்பான இந்தியாவின் கவலைகளை அமெரிக்கா எல்லை புரிந்துகொண்டுள்ளதாக திரு மைக் பாம்பியோ அப்போது குறிப்பிட்டார் வர்த்தக உறவுகள் தொடர்பாகவும் இருவரும் ஆலோசனை நடத்தினார்

வர்த்தகம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தீர்வு காண்பதற்கு இந்தியா ஆவலுடன் உள்ளது என்றும் திரு விஜய் கோகலே தெரிவித்தார்

பணமோசடி தொடர்பாக சென்னையில் உள்ள தேனா வங்கிக் கிளை அளித்த புகார் அடிப்படையில் சிபிஐ விசாரணை நடத்திவந்தது அதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது எதிரி சொத்துக்களில் சிலவற்றை பொதுப் பயன்பாட்டிற்கு கொண்டுவர மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது எதிரி சொத்துக்கள் தொடர்பாக கடந்த அறிவிக்கப்பட்ட சில வழிமுறைகள் அந்த சொத்துக்களை மாநில அரககள் குறிப்பிட்ட சில பயன்பாட்டிற்காக பயன்படுத்திக்கொள்ள வகைசெய்வதாகவும் அதன் அடிப்படையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

பாகிஸ்தானைச் சேர்ந்த சுமார் ஒன்பதாயிரம் பேர் மற்றும் சீனா சென்ற சுமார் நூறு பேரது சொத்துக்கள் இந்தியாவில் உள்ளன இவற்றின் ஒட்டுமொத்த மதிப்பு சுமார் ஒரு லட்சம் கோடி ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது ரம்ஜான் பண்டிகையையாட்டி மக்களவைத் தேர்தல் நடைபெறுவது வாக்குப்பதிவு சதவீதத்தை எந்தவிதத்திலும் பாதிக்காது என்று அகில இந்திய மஜிலிஸ் ஈ இத்தேஹதுல் முஸ்லிமீன் தலைவர் திரு அசாதுதின் ஒவைசி கூறியுள்ளார் இது தொடர்பாக சில தலைவர்கள் ஆட்சேபம் தெரிவிப்பது அர்த்தமற்றது என்று டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல்கள் ஜனநாயகத்தின் அவசியம் என்றும் தேர்தல் தேதி தொடர்பாக எழுப்பப்படும் சர்ச்சைகள் தேவையற்றது என்றும் அவர் கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் பணிகளை விரைவு படுத்தியுள்ளன தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகள் கூட்டணியை இறுதி செய்வதிலும் வேட்பாளர்கள் தேர்விலும் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளன பிஜேபியின் தேர்தல் அறிக்கைக்குழுக் கூட்டம் அந்த குழுவின் தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இதில் கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திருமதி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பல்வேறு சமூக பொருளாதார அம்சங்களை கவனத்தில் கொண்டு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க பிஜேபி துணைக் குழுக்களை அமைத்துள்ளது மக்களவைத் தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்த காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டிக்கூட்டம் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று நடைபெறுகிறது பஞ்சாப் மாநிலத்தில் பஞ்சா ஏக்தா கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி லோக் இன்சாஃப் கட்சி பஞ்சாப் மன்ச் உள்ளிட்ட ஆறு கட்சிகள் இணைந்து தேர்தல் கூட்டணியை அமைத்துள்ளதுடன் ஏழு வேட்பாளர்களையும் அறிவித்துள்ளன தமிழ்நாட்டில் அஇஅதிமுக மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான நேர்காணலை தொடங்கியுள்ளது கேரளாவில் இடதுசாரி ஜனநாயக முன்னணி சமூக வலைதளங்களிலும் வீடுகளுக்கு நேரடியாகச் சென்றும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது இந்த மாநிலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமயிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர்களை ஏற்கனவே அறிவித்துள்ளது

மேகாலயாவில் ஆளும் மேகாலயா ஜனநாயக முன்னணி மாநிலத்தில் உள்ள இரண்டு மக்களவைத் தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ளது இந்த கூட்டணியின் சார்பில் ஷில்லாங் தொகுதியில் ஐக்கிய ஜனநாயக கட்சியின் திரு ஜெமினோ மவுத்தோ போட்டியிடுவார் என்றும் துரா தொகுதியில் தேசிய மக்கள் கட்சி வேட்பாளரை நிறுத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிரெக்ஸிட் ஒப்பந்தத்தில் உரிய சுட்டப்பூர்வ மாற்றங்களை மேற்கொள்ள பிரிட்டனும் ஐரோப்பிய யூனியனும் ஒப்புக்கொண்டுள்ளன ஃபிரான்சில் உள்ள ஸ்டார்ஸ்பெர்க்கில் பிரிட்டன் பிரதமர் திருமதி தெரசா மேவுக்கும் ஐரோப்பிய யூளியன் அதிகாரிகளுக்கும் இடையே நடைபெற்ற ஆலோசனையின்போது இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனிடையே இது தொடர்பான வாக்கெடுப்பு பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெறுகிறது புதிய மாற்றங்கள் நாடாளுமன்ற உறப்பினர்களை சமாதானப்படுத்தம் என்றம் அவர்கள் இந்த ஒப்பந்தத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்றும் துணைப் பிரதமர் திரு டேவிட் லிட்னிங்டன் தெரிவித்துள்ளார் ஆஹார் எனப்படும் சர்வதேச உணவு மற்றும் விருந்தோம்பல் கண்காட்சி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது

சம்ஜவுதா விரைவில் ரயில் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக புதிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக மனுதாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானைச்சேர்ந்த பெண் ஒருவர் சார்பில் ஹரியானா மாநிலம் பஞ்ச்குவாவில் உள்ள தேசிய புலானய்வு அமைப்பின் சிறப்பு நீதிமன்றத்தில் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டது

அமெரிக்காவின் கலிஃபோர்னியாவில் நடைபெறும் இண்டியன் வெல்ஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியிலிருந்து இந்திய வீரர்கள் வெளியேறியுள்ளனர்